நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இந்த மசோதாவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார்

மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேகா் கூறியிருக்கிறாா்

இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பான் வீராங்கணையை எதிர்த்து ஆடுகிறார் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினா்கள் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகவாத் ஜோஷி இந்த மசோதாவின் மூலம் அண்டை நாடுகளில் வசிக்கும் சிறுபான்மையினரின் உரிமை பாதுகாக்கப்படும் என்றும் அவர்கள் இந்தியாவில் குடியுரிமைபெற வாய்ப்பு கிடைக்கும் என்றும் பிரதமர் கூறியதாக குறிப்பிட்டார் இந்த சட்டம் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் பிரதமர் பிஜேபி உறுப்பினர்கள் கூட்டத்தில் கூறியதாக அவர் தெரிவித்தார் மாநிலங்களவையில் குடியுரிமை சட்ட மசோதா பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தாா் இதனிடையே இந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தாக்கல் செய்தார் இந்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறும்

இந்த மசோதா மக்களவையில் நேற்று முன்தினம் நிறைவேறறியது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்புத்துறையில் உள்நாட்டு தயாரிப்புகள் பெருமளவில் ஏற்றுமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனைத் தெரிவித்த அவர் ஏவுகணை மற்றும் ரேடார் கருவிகள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார்

பாரீஸ் பருவநிலை உச்சி மாநாட்டின் முடிவுகளை அமலாக்குவதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் கூறியிருக்கிறார்

பாரீஸ் மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவை அனைத்து நாடுகளும் செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியா மாசு அளவை குறைக்க எடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளின் விவரங்களையும் அவர் பட்டியலிட்டார்

ஜார்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் நாளை நடைபெறவுள்ள மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அம்மாநில தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்

இந்த தொகுதிகளில் பிரச்சாரம் நேற்று முடிவடைந்தது

இதற்கான கவுண்ட் டவுண் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது

மகாகவியின் பிறந்த தினத்தை டுவிட்டரில் நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் திரு நநரேந்திரமோடி தேசப்பற்று சமூக சீர்திருத்தம் கவிப்புலமைக்கு சிறந்த எடுத்துகாட்டாக திகழ்ந்தவர் பாரதி என்று புகழாரம் சூட்டியுள்ளார் இந்நாளையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பாரதியின் திருஉருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவர் பிறந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள பாரதியாரின் இல்லம் மற்றும் மணிமண்டபத்திலும் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது

ஜம்மு கஷ்மீரில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த அறிக்கையை உடனடியாக சமா்ப்பிக்குமாறு அம்மாநில அரசு பல்வேறு துறைகளைக் கேட்டுக் கொண்டுள்ளது

மத்திய அரசு கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் இந்த நீதிமன்றங்கள் அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்திரபிரதேச மாநிலம் பிலிப்பெட் மாவட்ட நிர்வாகம் விவசாய கழிவுகளை உரங்களாக மாற்றுவது தொடர்பாக பயிற்சிகளை அளிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு வைபவ் புநீவத்சவா தெரிவித்துள்ளார் மகாத்மாகாந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இது செயல்படுத்தப்படுவதாகவும்

இதன்மூலம் விவசாய கழிகளை ளிப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு தடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இது தொடர்பாக ட்டிராய் பொது அறிவிப்பு ஒன்றை நேற்று வெளியிட்டது

ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இத்தகைய மாறுதல்கள் ஐந்து நாட்களில் நிறைவடையும் கம்பெனிகளின் மொபைல் இணைப்புகளை பொறுத்தவரை மாற்றித்தரும் காலஅவகாசங்களில் எவ்வித மாற்றமும் இல்லை தண்ணீரை மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றும் திட்டம் ஏதும் அரசு இல்லை என்று மாநிலங்களவையில் நேற்று ஜல் சக்தி துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் தெரிவித்தாா் அரசியல் அமைப்பு பேரவையில் நீண்ட விவாததிற்கு பிறகு தண்ணீர் மாநில பட்டியலில் சேர்க்கப்பட்டதாகவும் இதனையே தொடர்ந்து பராமரிக்க மத்திய அரசு விரும்புவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் ரஷ்பாவின் தலையீடு இருக்கக்கூடாது என்று அமெரிக்கா அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் ரஷ்யாவை எச்சரித்துள்ளார் நேற்று வெள்ளை மாளிகையில் தம்மை சந்தித்த ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷெர்ஜி லவ்ரவ் யிடம் இதைத் தெரிவித்த திரு ட்ரம்ப் அமெரிக்க உளவுத்துறை எப் பி ஐ இதனை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகக் கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்க தேர்தல் குறித்து அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் புடன் விவாதிக்கவில்லை என்று தெரிவித்தார்

இன்றைய போட்டியில் இந்தியாவின் பிறவியசிந்துக் எதிர்கொள்கிறார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது மும்பையில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது

இதனை நேயர்கள் ராஜதானி மற்றும் பண்பலை ஒலிபரப்புகளிலும் கேட்கலாம்